குடியரசுத்தலைவா் திரு

தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அன்றைய தினம் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார்

தற்காலிக மக்களவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இரு அவைகளிலும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிரதமர் பதிலளிப்பார்

வாரணாசியில் பிஜேபி தொண்டர்களிடையே இன்று உரையாற்றிய அவர் அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பையும் பிஜேபி வெளிப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார் அரசின் பல்வேறு நல்ல திட்டங்களை மக்களிடையே கொண்டு சென்று அனைவரும் இதன்மூலம் பயனடைவார்கள் என்பதை தொண்டர்கள் எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் தீண்டாமையை சந்தித்து வருவதாகவும் ஒருசில பின்னடைவுகள் கட்சியில் இருந்தாலும் கட்சியின் நோக்கம் நல்லதை இலக்காக கொண்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நம் நாட்டின் ஜனநாயகம் வாக்கு வங்கி அரசியலால் பாதிக்கப்பட்டதாக எடுத்துரைத்த அவர் வாக்கு வங்கியை கருத்தில் கொள்ளாமல் உயர் பிரிவை சோ்ந்த ஏழை மக்களின் பங்கை தமது அரசு உறுதி செய்ததாகவும் அவர் எடுத்துரைத்தார்

நாடு முழுவதும் நமது வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ள போதிலும் அரசியல் நிபுணர்கள் இன்னும் பிஜேபியை ஹிந்தி மாநிலத்தை சேர்ந்த கட்சி என்றே குறிப்பிடுவதாகவும் எடுத்துரைத்தார் நாட்டின் குடிமக்கள் தத்தம் பணிகளை முறையாக செய்தால் யாருடைய உரிமையும் பறிக்கப்படாது என்று அவர் குறிப்பிட்டார்

நரேந்திரமோதி மக்களவை தேர்தலில் தம்மை அமோக வெற்றிபெற செய்த வாரணாசி தொகுதி மக்களை இன்று நேரில் சந்தித்து நன்றிகளை உரித்தாக்கினார் இதற்காக இன்று வாரணாசி அருகே பாபாட்பூரில் உள்ள லால்பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமரை உத்தரபிரதேச மாநில ஆளுநர் ராம் நாயக் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் அன்புடன் வரவேற்றனர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஆலயத்திற்கு சென்ற திரு

தொடர்ந்து பலத்த வரவேற்பிற்க்கிடையே காசி விஸ்வநாதன் ஆலயத்திற்குள் சென்ற திரு நரேந்திரமோதி வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்ததோடு சிறப்பு பூஜைகளையும் மேற்கொண்டார்

பிரேம்சிங் தமாங் இன்று பதவி ஏற்றார் தலைநகர் கேங்டாக் பல்ஜோர் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் கங்கா பிரசாத் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்

முதலமைச்சர் மலேசியாவில் அண்மையில் நடைபெற்ற உலக கராத்தே சாம்பியன் சிப் போட்டியில் பதக்கங்களை வென்ற சென்னை ஆவடியை சோ்ந்த மாணவர்கள் கோலாம்பூரில் இருந்து சென்னை திரும்ப உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட முதலமைச்சருக்கு இன்று இம்மாணவர்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர்

ஒட்டி இம்மாணவர்கள் பயிற்சியாளர்கள் பெற்றோர்கள் இதனை உள்ளிட்டோர் முதலமைச்சரை சென்னை முகாம் அலுவலகத்தில் இன்று சந்தித்து நன்றி தெரிவித்துக்கொண்டனர்

வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பது தாமதமாகும் என்று வெளியாகும் செய்திகளை அவர் மறுத்துள்ளார்

இந்நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோதி விடுத்திருக்கும் டிவிட்டர் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்கு ஜவஹர்லால் நேருவின் பங்களிப்பை மக்கள் அனைவரும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார் இத்தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள நேருவின் நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணித்தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள்

வானிலை தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு

திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி ஆணையக்கூட்டத்திற்கு முன்பாகவே காவிரி கண்காணிப்பு கூட்டம் நடத்தப்பட்டு கா்நாடக அணைகளின் நீாஇருப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஆலோசிக்கப்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார் காவிரி ஆணையக்கூட்டத்தில் எந்த கணக்கீட்டின் அடிப்படையில் தண்ணீர பகிர்வு செய்வது என்பது சுகறித்து தமிழகத்திற்கு சு ஆணையம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கர்நாடக எல்லைப்பகுதியில் உள்ள கமிழக ராசிமணலில் அணைக்கட்டுவதன் மூலமே தமிழகத்தையும் காவிரி டெல்டாவையும் பாதுகாக்க முடியும் என்பதை உணா்ந்து ஆணையக்கூட்டத்தில் இதுகுறித்து வலியுறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார்

காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு